பிரதமர் திரு

தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பட்டாசுகளை வெடிப்பதற்கான நேரத்தை தமிழகத்திலும் புதுச்சேரியிலும் மாற்றியமைக்க உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது

முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிச்சாமி அவரது நினைவிடத்தில் இன்று மரியாதை செலுத்தினார்

பிரதமர் இந்த சிலையை திறந்துவைக்கும்போது இந்திய விமானப்படையின் சூரிய கிரண் குழுவினரின் மூவர்ணம் வானில் காட்சிப்படுத்தப்படும்

யேனனய சுகாதார சேவைகளின் தரம் பராமரிக்கப்பட வேண்டும் என்று மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை அமைச்சர் திரு

ழுழுழுழ நிதின் கட்கரி நாட்டிலேயே கப்பல் கட்டுமான பணிகளுக்கான மிகப்பெரிய தொழில் மையத்திற்கு மத்திய சாலை போக்குவரத்து நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு

பின்னர் அமைச்சர் திரு

தேர்தல் பிரச்சாரம் தொடர்பான செய்திகளை சேகரிக்க சென்றபோது நக்ஸல்கள் மேற்கொண்ட தாக்குதலில் இந்த சம்பவம் நேரிட்டது

சட்டமன்ற உறுப்பினர் ஐ

இன்பதுரை தலைமையிலான இக்குழுவினர் தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டிய பணிகள் நிதிஒதுக்கீடு குறித்த விவரங்களை மாவட்ட ஆட்சியர் மற்றும் அதிகாரிகளிடம் கேட்டறிந்தனர் பின்னர் இக்குழுவினர் கூடங்குளம் அணுமின்நிலையம் உவரி முக்கோண சுற்றுலா தளம் திசையன்விளை கல்லூரி ஆத்தங்கரை பள்ளிவாசல் ஆகிய இடங்களில் மேற்கொள்ளப்படும் பணிகளையும் பார்வையிட்டனர்

ழுழுழுழ செம்மரக்கட்டை ஆந்திர வனப்பகுதியிலிருந்து வேலூர் மாவட்டத்திற்கு கடத்தப்பட்ட ஒரு கோடி ரூபாய் மதிப்பிலான மூன்றரை டன் செம்மரக்கட்டைகளை வேலூர் மாவட்ட வனத்துறையினர் பறிமுதல் செய்துள்ளனர்

இதுதொடர்பாக தமிழக அரசு தாக்கல் செய்த மனுக்களை விசாரித்த நீதிபதிகள் ஏ

பசுமை பட்டாசுகளை வெடிப்பதற்கான உச்சநீதிமன்ற ஆணை டெல்லி மற்றும் சுற்றுப்புற பகுதிகளுக்கு மட்டுமே பொருந்தும் என்றும் நீதிமன்றம் தெளிவுபடுத்தியுள்ளது

இதையொட்டி ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன்னில் உள்ள அன்னாரது நினைவிடத்தில் முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிச்சாமி துணை முதலமைச்சர் திரு

பன்னீர்செல்வம் மாநில அமைச்சர்கள் திரு

காமராஜ் திரு

மணியன் திரு

மணிகண்டன் திரு பாஸ்கரன் உள்ளிட்டோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர் முன்னதாக மதுரை கோரிப்பாளையத்தில் அன்னாரது திருவுருவச்சிலைக்கு அருகில் வைக்கப்பட்டுள்ள திருவுருப்படத்திற்கும் முதலமைச்சர் மாலை அணிவித்தார் திமுக தலைவர் திரு

ஸ்டாலின் மத்திய நிதித்துறை இணை அமைச்சர் திரு பொன் ராதாகிரு்ணன் பல்வேறு கட்சித்தலைவர்கள் அன்னாரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர்

ஜெயகாந்தன் தெரிவித்துள்ளார்

விழுப்புரம் மருத்துவக்கல்லூரி மருத்துவமனையில் டெங்கு பன்றிக்காய்ச்சல் நோய் தடுப்பு முன்னேற்பாடுகள் குறித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு